பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதுச்சேரியில் மேலும் ஐவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இனி விரிவான செய்திகள் நிர்மலா அவசரகால கடன் உதவி உத்தரவாத திட்டத்தின் கீழ் சிறுகுறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் பணிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பொது துறை வங்கிகளின் தலைவர்களுடன் மறு ஆய்வு செய்தார்

தகுதி உள்ள அனைத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் கடன் வழங்கும் பணிகளில் வங்கிகள் தொடர்ந்து முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வங்கிக் கிளைகள் நிலையில் அதிகாரிகள் தொழில் நிறுவனங்களைத் தேடிச் சென்று எளிமையான முறையில் கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அவசரகால கடன் உதவி உத்தரவாத திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்று நிதியமைச்சர் மேலும் தெரிவித்தார்

சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி உள்துறை இணை அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர்

கொரோனா பரவாமல் கட்டுப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்குத் தேவையான தொழில் நுட்ப உதவிகளை இக்குழுவினர் வழங்குவார்கள் ஒருங்கிணைப்பாக செயல்பட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நகராட்சிகளிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன

கொரோனா நிலவரங்களை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு யோகா தினக் கொண்டாட்டங்களை டிஜிட்டல் முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் வீட்டிற்குள்ளேயே யோகா பயிற்சிகளில் ஈடுபட ஊக்குவிடப்படுகிறது யோகா தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி என் வாழ்க்கை என் யோகா என்ற தலைப்பில் சர்வதேச வீடியோ போட்டி ஒன்றை அறிவித்துள்ளார் வாழ்த்து இன்று புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளனர் பிறந்த நாள் என்பது மானுட சமூக மற்றும் தேசிய நலன்கள் மீதான கடமைப் பற்றை மறுஉறுதி செய்து கொள்ளும் நாள் என்றும் இதன் அடிப்படையில் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய டாக்டர் கிரண்பேடி மேற்கொண்டு வரும் முயற்சிகள் அனைவருக்கும் ஊக்கமளிக்க கூடியவை என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் துணை நிலை ஆளுநர் என்ற முறையில் அரசியல் சாசன கடமைகளை ஆற்றுவதில் டாக்டர் கிரண்பேடி காட்டி வரும் செயல்திறன் மற்றும் கடமை உணர்வினால் புதுச்சேரி மாநிலம் புதிய உயரங்களுக்கு மேம்படும் என்றும் இதே அர்ப்பணிப்பு உணர்வுடன் டாக்டர் கிரண்பேடி சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் தொடர்ந்து சேவை புரிவார் என தாம் முழுமையாக நம்புவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தமது சார்பிலும் மாநில அமைச்சரவை சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் துணை நிலை ஆளுநருக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பி இருப்பதாக தெரிவித்துள்ளார்

மாணவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை அடிப்படையில் அரசு இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறி உள்ளார்

புதிதாக தொற்று கண்டறியப்பட்ட ஐவரில் நால்வர் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் மாகே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் கொரோனா பரிசோதனைகள் மருத்துவமனைப் படுக்கைகள் மற்றும் வெண்டிலேட்டர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியதும் அவசியம் என்றார்

எம்ஏஎஸ் புதுச்சேரியில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு முயல்வதைக் கண்டித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆளும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டுப் போராட்டங்களை தொடங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் மாநில தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் கூறி உள்ளார் மற்ற கட்சிகள் முன் வராவிட்டால் மக்கள் நீதி மய்யம் இதற்கான முன் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் மயத்திற்கு எதிரான புதுச்சேரி மின்துறை ஊழியர்களின் போராட்டங்களுக்கு மக்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வானிலை தென்மேற்கு பருவ மழை மற்றும் வெப்பச் சலனம் காரணமாக தமிழகத்தில் தஞ்சை நாகை திருவாருர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கோவை நீலகரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக் கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தகுதியுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் அவசர கால கடன் உதவி வழங்கப்படுவதை வங்கிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறி உள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

புதுச்சேரியில் மேலும் ஐவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது